இந்திய அமெரிக்க மக்களின் முன்னேற்றத்திற்காக இருநாடுகளின் உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் பெரும்திரளான மக்கள் கூடி தமக்கு அளித்த வரவேந்பை தாம் பெரும் கௌரவமாக கருதுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையேயான இருதரப்பு பேச்சுவார்தைகள் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் இன்று நடைபெற்றதை தொடர்ந்து இரு தலைவா்களும் புதுதில்லியில் கூட்டாக செய்தியாளாகளை சந்தித்தனா் அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கான பேச்சுவார்தைகள் நடைபெற்றதாகவும் உள்நாட்டு பாதுகாப்பிற்கான முக்கியத்துவம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறினார் இருநாடுகளிடையேயான உறவை வலுப்படுத்த ராணுவ ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இந்திய அமெரிக்க மக்கள் முன்னேற்றத்திற்காக இருநாடுகளின் உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்றார்

தகவல்தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளின் ஒத்துழைப்பு இந்திய அமெரிக்க ராணுவ கூட்டுப்பயிற்சி போன்ற அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் பிரகமர் குறிப்பிட்டார் தமது அழைப்பை ஏற்று இந்தியாவிற்கு வருகை தந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மனமாா்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டாா் இந்தியாவில் பெரும் திரளான மக்கள் தம்மை வரவேற்பதற்காக கூடி இருந்ததை தாம் மிகப்பெரிய கவரமாக கருதுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்

தமது இந்திய பயணம் இருநாடுகளுக்குமே நல்ல பயன் அளிக்கும் என்றார் இந்திய மக்கள் தமக்கு அளித்த வரவேற்பை தாம் என்றுமே மறக்க முடியாது என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார்

குடியரசுத்தலைவர் மாளிகையில் அதிபர் ட்ரம்பிற்கு பாரம்பரிய கலாச்சார சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது குதிரைப்படைகள் சூழ குடியரசு தலைவர் மாளிகைக்கு அதிபர் ட்ரம்ப் அழைத்து வரப்பட்டார்

இந்நிகழ்வின்போது இருநாட்டு தேசிய கொடிகள் பறக்க தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன தொடர்ந்து புதுதில்லி ராஜ்காட்டில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா மலர் துாவி மரியாதை செலுத்தினார்கள்

ஒருமைப்பாட்டுணா்வுடன் அற்புத நாடாக திகழும் இந்தியாவுடன் அமெரிக்க மக்கள் தோள்கொடுத்து நிற்பார்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட மாண்புமிகு மகாத்மா காந்தியடிகளுக்கு இது ஒரு மகத்தான கௌரவம் என்று பதிவேட்டில் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டார்

அதனை தொடர்ந்து அதிபருக்கும் அவரது மனைவிக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்படுகிறது

தமிழகத்திலிருந்து அஇஅதிமுகவின் திரு

முத்துக்கருப்பன் திருமதி சசிகலா புஷ்பா திரு செல்வராஜ் திருமதி விஜிலா சத்யானந்த் திமுகவின் திருச்சி சிவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு

இதையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் செய்தியில் தேசத்திற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் சேவையையும் தியாகத்தையும் நாடு என்றுமே நினைவுகூர்ந்து இவ்வீரர்களுக்கு கடன்பட்டிருக்கும் என்று பெருமிதம் தெரிவித்தார் இத்தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

மத்திய நீர்வள அ ஆணைய அலுவலக வளாகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் டாக்டர்

எடப்பாடி

எடப்பாடி

இதையொட்டி மாநில அமைச்சர்கள் திரு

தங்கமணி டாக்டர்

கங்கமணி தமிழக அரசு பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் விலையில்லா ஆடு மாடு கோழிகள் வழங்கும் திட்டத்தை இன்று துவக்கிவைத்து பேசிய அவர் கோழிக்குஞ்சுகள் வழங்கும் திட்டம் முலம் பெண்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு அடைந்திருப்பதாக கூறினார்

கல்லுப்பட்டியில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் நாள் முகாம் இன்று நடைபெற்றது மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

ஹாங்காங்கில் தொழில்செய்து வரும் துாத்துகுடி மாவட்டம் காயல்பட்டிணத்தை சேர்ந்த இவர் விடுமுறைக்காக தூத்துகுடி வந்து மீண்டும் ஹாங்ஹாங் செல்வதற்காக திருவனந்தபுரம் விமானநிலையத்திற்கு வந்தபோது கடுமையான உடல்நலக்குறைவு வரற்பட்டதன் காரணமாக உடனடியாக கன்னியாகுமரி மாவட்டம் கொண்டு செல்லப்பட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்

றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோவிலில் திருப்பள்ளியோடத் ஸ்ரீரங்கம் திருநாள் மாசித்தெப்பத் திருவிழா நாளை மறுநாள் தொடங்குகிறது